பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார்

பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

விதிமுறைகளையும் பின்பற்றி செயல்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழக முன்னாள் அமைச்சர் எஸ் ஆர் ராதா இன்று சென்னையில் காலமானார்

இனி விரிவான செய்திகள் நிவர் புயல் மற்றும் களமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார் மழையால் நிரம்பிய வீராணம் ஏரியை பார்வையிட்ட முதலமைச்சர் சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் குறிஞ்சிப்பாடி வட்டம் அனுக்கம்பட்டு குமாரட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருநாரையூர் பகுதிகளிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார் மாநில அமைச்ச்கள் திரு தங்கமணி திரு எம் சி சுப்பத் திரு சி வி சண்முகம் ஆகியோரும் அப்போது உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து நாளை நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களிலும் முதலமைச்சர் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பார்வையிட உள்ளார் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று ஆய்வு செய்தார் இப்பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் விவசாயிகள் விடுத்துள்ள கோரிக்கைகள் குறித்தும் முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறினார்

மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான இக்குழுவினர் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து கடந்த இரண்டு நாட்களாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் திருவள்ளுர் வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்தனர் இன்று மாலை தில்லி புறப்பட்ட இக்குழுவினா் சேத மதிப்பீடு குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் சமா்ப்பிக்க உள்ளனா் மொபைல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் நாட்டில் மின்னனு தகவல் சேவை மேம்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

எளிய மக்களை உடனடியாக சென்று சேருவதற்கு மொபைல் தொழில்நுட்பம் பெரிய அளவில் துணை புரிந்ததாக கூறினார்

தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கான மக்கள் பண்மில்லா பரிவர்த்தனை இந்த மேற்கொண்டுவருவதாகவும் அவர் கூறினார் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் அதன் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் உலகின் தொலைத்தொடர்பு உற்பத்தி மையமாக இந்தியாவை உயர்த்துவதற்கு பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் செல்போன் உற்பத்தியில் இந்தியா வெற்றி கண்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த துறையில் நேரடி முதலீடு செய்ய பல நாடுகள் ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தொலைத்தொடர்புத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் உற்பத்தி சார்ந்த சலுகைத்திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார்

இந்த திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து மேல் முறையீடு செய்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி திரு கான்வில்கர் தலைமையிலான பெஞ்ச் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலைத் திட்டத்திற்கு நிலம் கையப்படுத்தியது பெயர் மாற்றம் செய்தது போன்ற முறைகளில் தவறுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கையப்படுத்தப்பட்ட நிலத்தை மீண்டும் உரிமையாளர்கள் பெயருக்கு மாற்றித்தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது சுற்றுக்குழல் முன் அனுமதி உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி புதிதாக அறிவிப்பாணை வெளியிட்டு எட்டுவழிச்சாலைத் திட்டத்தை தொடரவாம் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது மாநில முன்னாள் அமைச்சர் எஸ் ஆர் ராதா சென்னையில் இன்று காலமானார்

உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ஆர் அமைச்சரவையில் கைத்தறி மற்றும் வீட்டுவசதித்துறை அமைச்சராக அவர் பதவி வகித்துள்ளார் எஸ் ஆர் ராதா மறைவுக்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு இரா முத்தரசன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள புதிய வேளாண் சுட்டங்கள் தங்கள் விளைபொருட்களுக்கு இடைத்தரகர் தலையீடு இன்றி நல்ல விலை பெறுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தித் தந்துள்ளதாக நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கு இந்த சட்டம் துணை புரிவதாகவும் தமிழக விவசாயிகள் வேளான் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் கூறினார் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான கருத்துக்களை பரப்ப முயற்சி செய்வதாகவும் பிஜேபி மாநிலத்தலைவர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டினார் வேளாண் சுட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கங்கள் இன்று அழைப்பு விடுத்திருந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் தமிழகத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை கடைகள் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் வாகன போக்குவரத்து உள்ளிட்டவை வழக்கம்போல் செயல்பட்டது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் தொப்பம்பட்டி கிராமத்தில் தொடர் மழை காரணமாக கற்றுக்கவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த செல்வக்குமார் குடும்பத்திற்கு நான்கு வட்சும் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இந்த தொகை வழங்கப்படுவதாகவும் அவர் மாநில இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்

சென்னை மற்றும் புறநகள் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது